ரூபாய் விடுவிக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் இன்று நேரில் பார்வையிடுகிறார்

மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

இந்தியாவின் மேரிகோம் சீனாவின் பூ யூ வை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் கஜா புயல் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள உடனடியாக ஆயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இன்று நேரில் சென்று தாமே நிவாரண உதவிகளை வழங்க உள்ளதாக கூறியுள்ளார்

முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் அரிசி மற்றும் குடிநீருடன் கூடுதலாக ஒரு வேட்டி சேலை நான்கு லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்று முதலமைச்சள் தெரிவித்துள்ளார்

நாகை மாவட்டத்தில் புயல் பாதுகாப்பு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள ஒன்றரை வட்சம் பேருக்கு தேவையான உணவுகள் அந்தந்த முகாம்களிலேயே சமைக்கப்பட்டு வழங்கப்படுவதாக கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சா்கள் திரு வேலுமணி திரு உதயகுமாா் திரு தங்கமணி திரு ஓ எஸ் மணியன் திரு பெஞ்சமின் ஆகியோா் நாகை மாவட்ட ஆட்சியா் அலுவலகத்தில் விடியவிடிய ஆலோசனை மேற்கொண்டனா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு ஒ எஸ் மணியன் கஜா புயலால் நாகை மாவட்டம் வரலாறு காணாத அளவிற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் புயல் பாதித்த பகுதிகளில் ஜெனரேட்டர் மூலமாக மின்சார மோட்டார்கள் இயக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இதுதவிர டேங்கர் லாரிகள் மூலமாகவும் தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் சுகாதார துறையின் மூலம் தொற்றநோய் தடுப்பு நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் துத்துக்குடியில் நிலத்தடி நீர் மாசுப்பட்டதற்கு ஸ்டெர்வைட் ஆலை மட்டும் காரணமல்ல என்ற மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அனுகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கைக்கு தடை விதிக்க கோரி தமிழக சுற்றுச்சூழல் துறை தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமா்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்க முடியும் என்றும் நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையை ஏற்பதும் மறுப்பதும் மாநில அரசின் விருப்பம் எனவும் மத்திய அரசின் சாா்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனா்

இத்தொடர்பாள இந்திய மருத்துவ கவுன்சிலின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்தியநாராயணன் மற்றும் சேஷசாயி ஆகியோர் அடங்கிய அமர்வு

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவதை மேலம் எளிமையாக்குவதற்கான பெரும் சவால் நடவடிக்கைகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

முந்தைய ஆட்சிக்காலங்களில் நிலவிய கொள்கை குழப்பங்களுக்கு தமது ஆட்சியில் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் செயற்கை புலனாய்வு அடிப்படையிலான புதுமையான கருத்துக்கள் புள்ளி விவர பகுப்பாய்வு விவரங்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்கள் மூலம் அரசின் நடவடிக்கைகள் மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்கி ஐந்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் வலிமையான சமத்துவமிக்க பாகுபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றுவதே அவருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாக இருக்கும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

காந்தியடிகளின் போதனைகளும் கருத்துக்களும் உலகம் முழுவதற்கும் என்றைக்கும் பொருந்தும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் சேலம் கோவை மாநகரங்கள் உட்பட நகர்ப்புறங்களில் குழாய் மூலம் ளரிவாயு விநியோகிக்கும் திட்டத்திற்கு பிரதம்் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் அடிக்கல் நாட்டுகிறார் சென்னையில் நேற்று செய்தியாள்களிடம் பேசிய இந்திய ஆயில் நிறுவனத்தின் மாநில தலைவா திரு ஆர் சித்தா்த்தன் இதனைத் தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்கு உட்பட்ட சக்வால் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்து கோவிலான கதஸ்ராஜ் கோவில் குளம் வற்றிப் போகும் அளவுக்கு தண்ணீரை எடுத்த சிமெண்ட் கோடி ரூபாயை அபராதமாக செலுத்துமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தொழிற்சாலை பத்து உத்தரவிட்டுள்ளது மலேரியா நோயை கட்டுப்படுத்துவதில் இந்தியா உலகில் முன்னணியில் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு இந்திய வரலாற்றில் முதல்முறையாக ஒரே தேசம் ஒரே வரி மற்றும் ஒரே சந்தை என்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

ரிசா்வ் வங்கியிடம் உபரியாக உள்ள நிதியை நிா்வகிப்பது தொடா்பாக நிபுணா் குழு ஒன்றை அமைக்க ரிசர்வ் வங்கியின் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சி பி ஐ வருமானவரித்துறை

விவசாயிகளின் துயரத்தை போக்க மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளின் விவரத்தை தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்தி புதுதில்லியில் நடைபெற்றுவரும் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் காலிறுதிக்கு இந்திய வீராங்கனைகள் எட்டு போ் தகுதிப்பெற்றுள்ளனா்